நோய்த்தொற்றைகட்டுப்படுத்தமேற்கொள்ளவேண்டியநடவடிக்கைகள் தொடர்பாகமத்தியஉள்துறைஅமைச்சள் திரு அமித்ஷா தலைமையில் தற்போதுஅனைத்துக்கட்சிக் கூட்டம் நடைபெற்றுவருகிறது

திருளடப்பாடிபழனிசாமிமருத்துவநிபுணா்குழுவினருடன் ஆலோசனைநடத்தினாா்

இனிவிரிவானசெய்திகள் தலைநகர் தில்லியில் அதிகரித்துவரும் நோய்த்தொற்றைகட்டுப்படுத்தமேற்கொள்ளவேண்டியநடவடிக்கைகள் தொடர்பாகமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் தற்போதுஅனைத்துக்கட்சிக் கூட்டம் நடைபெற்றுவருகிறது இந்தகூட்டத்தில் ஆம் ஆத்மி பி ஜேபி காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் உள்ளிட்டகட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் தில்லிதுணைநிலைஆளுநர் திரு அனில் பைஜல் முதலமைச்ச் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மத்தியசுகாதாரத்துறைஅமைச்ச் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஆகியோரும் மத்தியசுகாதாரத்துறைசெயலாளர் தில்விதலைமைச் செயலர் மற்றும் அம்மாநில அரசின் சுகாதாரத்துறைமுதன்மைச்செயலர் ஆகியோரும் இந்தகூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர்

தில்லியில் உள்ளமாநகராட்சிமேயர்கள் ஆணையர்கள் ஆகியோரையும் அழைத்துதிரு அமித் ஷா பேசியுள்ளார்

ஐரோப்பாவில் நோய்த்தொற்றுபெருமளவு குறைந்துள்ளதால் பெரும்பாவானநாடுகளில் விமானப் போக்குவரத்தும் ரயில் போக்குவரத்தும் தொடங்கப்பட்டுள்ளது கடைகளும் வர்த்தகநிறுவனங்களும் இயல்புநிலைக்குதிரும்பியுள்ளன நோய்த்தொற்றுஅதிகரித்தபோது மூடப்பட்டஎல்லைகளைபெரும்பாலானஐரோப்பியநாடுகள் திறந்துள்ளன

மும்பையில் அத்தியாவசியப் பணியாளர்களைஅழைத்துவருவதற்காக இரண்டரைமாதங்களுக்குபிறகு புறநகர் மின்சாரரயில் போக்குவரத்துதொடங்கப்பட்டுள்ளது

இந்தரயில்கள் பொதுமக்களுக்குஅல்லஎன்றுஅவர்கள் தெரிவித்துள்ளனர்

இந்நிலையில் தில்லியில் ரயில் போக்குவரத்ததொடங்கினாலும் ஆனந்தவிகார் ரயில் நிலையத்தில் போக்குவரத்துநிறுத்திவைக்கப்பட்டுள்ளது

நிலையத்தில் இருந்துநாள்தோறும் இயக்கப்படும் இந்தரயில் ஜம்தரயில்கள் இன்றுமுதல் பழையதில்லிரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

அடுத்தவாரம் திங்கட்கிழமைமற்றொருவிமானத்தில் இந்தியர்கள் இலங்கையில் இருந்துமீட்கப்பட்டு தில்லி லக்னோ கயாநகரங்களுக்குஅழைத்துவரப்படஉள்ளனா் இந்தமீட்புப் பணிகளுக்குஒத்துழைத்துவரும் இலங்கைஅரசுக்கு அந்நாட்டிற்கான இந்திய துதர் திரு கோபால் பக்லேநன்றிதெரிவித்துள்ளார்

சென்னைதலைமைச் செயலகத்தில் நடைபெற்றஇந்தஆலோசனைக் கூட்டத்தில் காணொலிகாட்சிவாயிலாகமருத்துவநிபுணர்கள் பங்கேற்று தங்களதுகருத்துகளைதெரிவித்தனர்

இந்தகூட்டத்தில் ஜெனிவாவில் இருந்துஉலகசுகாதாரநிறுவனத்தின் தலைமைவிஞ்ஞானிடாக்டர் சௌமியாசுவாமிநாதன் கலந்துகொண்டார் இந்தகூட்டத்தைதொடர்ந்துமாநிலஅமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடிபழனிசாமிதலைமையில் தற்போதுநடைபெற்றுவருகிறது அரசுபள்ளிமாணவர்களுக்குமருத்துவபடிப்பில் உள்ஒதுக்கீடுவழங்குவதற்குவகைசெய்யும் அவசரசட்டத்தைபிறப்பிப்பதுகுறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இதுகுறித்துஆராய்வதற்காகஅமைக்கப்பட்ட ஒய்வுபெற்றநீதிபதிகலையரசன் தலைமையிலான குழு அண்மையில் தனதுஅறிக்கையைமுதலமைச்சரிடம் சமர்ப்பித்ததுகுறிப்பிடத்தக்கது வடகிழக்குமாநிலங்களில் ஒன்றானஅருணாச்சலப்பிரதேசத்தில் புதியவகைமீன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அங்குள்ளசிக்குநதியில் இந்தமீன் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஜவஹர்லால் நேருகல்லூரியின் உயிரியல் துறைத்தலைவர் டாக்டர் கேஷவ் குமார்ஜா தெரிவித்துள்ளார்

சென்னையில் காணொலிகாட்சிவாயிலாகசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் மாநிலஅரசின் அலட்சியம் காரணமாகத்தான் நோய் தொற்றுஅதிகரித்துள்ளதாககுற்றம் சாட்டினார் நோய்த்தொற்றுகாரணமாகஉயிரிழந்தவர்கள் குறித்தவிவரங்களைவெளியிடுவதில் அரசுவெளிப்படைத்தன்மையைகடைபிடிக்கவில்லைஎன்றும் அவர் குறைகூறினார் மாநிலத்தில் நோய்த்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த புள்ளிவிவரங்களையும் திரு ஸ்டாலின் எடுத்துரைத்தாா்

அரபிக்கடலின் மத்தியப்பிரதேசம்சத்தீஸ்கர் மாநிலங்களின் சிவபகுதிகளிலும் ஜார்க்கண்ட் பீகார்கிழக்குஉத்தரப்பிரதேசத்தின் சிவபகுதிகளிலும் மழைக்கானஅறிகுறிகள் தென்படுவதாக இந்தியவானிலைஆய்வுமையம் தெரிவித்துள்ளது